நாராயணசாமி கருத்து தெரிவித்துள்ளார் மின் ஸ்மார்ட் மீட்டர் தொடர்பான பிரச்சனையில் அஇஅதிமுக உறுப்பினர்கள் புதுச்சேரி சட்டமன்றத்தில் இன்று வெளிநடப்பு செய்தனர் நெல்லுக்கான குறைந்த பட்ச ஆதரவு விலையை மத்திய அரசு கனிசமாக அதிகரித்துள்ளது துணை நிலை ஆளுநருக்கு சுதந்திரமாக முடிவெடுக்கும் அதிகாரம் கிடையாது அமைச்சரவையின் ஆலோசனை மற்றும் உதவியுடன் தான் அவர் செயல்பட முடியும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது தேசிய தலைநகரின் நிர்வாகத் தலைவர் துணைநிலை ஆளுநர் தான் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் அளித்த திர்ப்பை எதிர்த்து டெல்லி அரசு செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் மீது உச்சநீதிமன்றம் இவ்வாறு தீர்ப்பு கூறியுள்ளது

தீர்ப்பை தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா வாசித்தார் துணைநிலை ஆளுநர் தடைக்கல்லாக செயல்பட முடியாது என்று தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது ஆளுநருக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் ஆனால் அவரது ஒப்புதல் தேவை என்பது இதற்கு அர்த்தம் அல்ல என்றும் தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் டெல்லி அரசு தாக்கல் செய்திருந்த மேல் முறையீட்டு மனுக்கள் மீது உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு குறித்து முதலமைச்சர் இன்று செய்தியாளர்களிடம் பேசினார்

அதிகாரிகளை ராஜ்நீவாசிற்கு அழைக்க துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்றாலும் பல்வேறு இடங்களுக்கு செல்ல அவருக்கு அதிகாரம் உள்ளது என்று முதலமைச்சர் தெரிவித்தார் தனியாக துணைநிலை ஆளுநர் ஆணைகளை பிறப்பிக்க முடியாது என்பது அவருக்கு அவ்வப்போது பத்திரிக்கைகள் மூலமாக தெரிவிக்கப்பட்டது என்றும் முதலமைச்சர் கூறினார் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறுபவருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு மனு தாக்கல் செய்யும் முதல் நபராக தான் இருப்பேன் என்று திரு நாராயணசாமி தெரிவித்தார் மக்களாட்சி கொள்கையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் அமைச்சர்களின் அதிகாரங்களில் துணை நிலை ஆளுநர் குறுக்கிடுவதால் பிரச்சனைகள் வருகின்றன என்று கூறிய முதலமைச்சர் புதுச்சேரியில் அதிகாரப் போட்டி இல்லை என்றார் புதுச்சேரி சட்டமன்றத்தில் இன்று அஇஅதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் ஸ்மார்ட் மீட்டர் தொடர்பாக மின்துறை அமைச்சர் திரு கமலக்கண்ணன் தெரிவித்த பதில் இருப்தி அளிக்கவில்லை எனக் கூறி அவர்கள் வெளிநடப்பு செய்தனர் சபையில் அஇஅதிமுக உறுப்பினர் திரு அன்பழகனும் திமுக உறுப்பினர் திரு

சிவாவும் மின் பயன்பாட்டை கணிக்க ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்ட பிறகு நுகர்வோர் மின் கட்டணம் மிகவும் அதிகரித்துள்ளது என்று கூறினர் இதற்கு பதில் அளித்த பேசிய அமைச்சர் திரு

அரசு ஏற்றுக்கொள்வதாகவும் மீதியை புதுவை அரசு ஏற்பதாகவும் அவர் கூறினார் இந்த நிலையில் புதுவை அரசு செலவிட இருக்கும் தொகை நுகர்வோர் மீது கமத்தப்படுமா என திரு அன்பழகன் கேள்வி எழுப்பினார் இணைப்புக்கள் துண்டிக்கப்பட்ட பிறகும் கூட ஸ்மார்ட் மீட்டர் தொடர்ந்து மின் பயன்பாட்டை காட்டுவதாக உறுப்பினர் திரு வையாபுரி மணிகண்டன் கூறினார் ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்துவதை கைவிட வேண்டும் என்று உறுப்பினர்கள் விரும்புவதாக அவர் கூறினார் இதற்கு பதில் அளித்த அமைச்சர் திரு கமலக்கண்ணன் இந்த அய்யப்பாடுகளை தொழில்நுட்ப வல்லுநகர்கள் களைவார்கள் என்று தெரிவித்தார் இந்த பதிலில் திருப்தி அடையாத அஇஅதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தார்கள் முன்னதாக இதில் பேசிய திரு

குடிசைகளில் வாழ்ந்து வருபவர்கள் கூட ஒரு லட்ச ருபாய்க்கும் மேல் மின் கட்டண பில் பெறுகிறார்கள் என்றார் அஇஅதிமுக உறுப்பினர்கள் மீண்டும் சபைக்கு வந்தபோது அரசு கொறடா திரு அனந்தராமன் அஇஅதிமுக உறுப்பினர்களைப் பற்றி ஒரு கருத்து சொன்னார்

விதிமுறைகளுக்கு உட்பட்டு தாமும் மற்ற அமைச்சர்களும் செயல்படுவார்கள் என்றும் விதிமுறைகளை எப்போதும் மீறமாட்டார்கள் என்றும் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இன்று புதுச்சேரி சட்டமன்றத்தில் தெரிவித்தார் மற்றவர்களும் விதிமுறைகளின் படியே செயல்பட வேண்டும் என அவர் ஆலோசனை வழங்கினார் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் துணைநிலை ஆளுநர் ஆற்றிய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் இறுதியில் பேசினார் அப்போது அவர் பல்வேறு இடங்களில் இருந்து இடையூறுகள் வந்தாலும் கிடைத்த நிதியில் பல்வேறு திட்டங்களை தமது அரசு செல்படுத்தியது என்று கூறினார்

நாராயணசாமி தெரிவித்தார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமது அரசு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற உறுதிபூண்டுள்ளது என கூறினார் முன்னதாக விவாதித்தில் பங்கேற்று பேசிய அஇஅதிமுக சட்டமன்ற குழுத் தலைவர் திரு

அன்பழகன் துணைநிலை ஆளுநரின் குறுக்கீடு காரணமாக புதுச்சேரியில் நிர்வாகம் சீர்கெட்டுள்ளது என்று குற்றம் சாட்டினார் புதுச்சேரியில் அறிவிக்கப்படாத இரட்டை அரசு உள்ளதாக அவர் கூறினார் துணைநிலை ஆளுநரின் கவனத்திற்கு பிரச்சனையை கொண்டு சென்றால் அதற்கு திர்வு கிடைக்கும் என மக்களிடையே ஒரு கருத்து நிலவுவதாக கூறிய அவர் இது ஜனநாயகத்திற்கு விடுக்கப்பட்டுள்ள ஒரு சவால் என்றார் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை அமைச்சர்கள் மதிப்பதில்லை என்று கூறிய திரு அன்பழகன் அமைச்சர்கள் செய்யத்தவறும் பணிகளை துணைநிலை ஆளுநர் செய்கிறார் என்றார் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி நேற்று புதுச்சேரி நகராட்சியின் வருவாய் பிரிவிற்கு திடிரென வருகை தந்தார் சொத்து வரி கட்டாதவர்களை பட்டியலிட்டு அவமானப் படுத்தும் திட்டம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை அவர் தெரிந்து கொள்ள வந்திருந்தார்

இந்த அளவு மேலும் அதிகரித்து வருகிறது என்று ராத்நிவாஸ் கூறியுள்ளது

இந்த திட்டம் தொடர்ந்து கடைபிடிக்கப்படும் என்றும் அரசு இணையதளத்தில் இது இடம் பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

ருபாய் வதலியாகியது என்பது தவறான தகவல் என மின்துறை அமைச்சர் திரு கமலக் கண்ணன் இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்தார் இன்று கேள்வி நேரம் முடிந்த உடன் என்ஆர்

புதுச்சேரி சட்டமன்றத்தில் இன்று கூச்சல் குழப்பம் நிலவியது சாசன் ட்ரெக்ஸ் நிறுவனம் பற்றி உறுப்பினர் திரு அன்பழகன் குறிப்பிட் போது என் ஆர் காங்கிரஸ் உறுப்பினர் குறுக்கீட்டு சில கருத்துக்களை சொல்ல முயன்றார் இந்த நிலையில் முதலமைச்சர் திரு நாராயணசாமி சில விளக்கங்களை அளிக்க எழுந்தார் ஒரு சமயத்தில் அவர் திரு அசோக் ஆனந்த் பொய்யான புகார் தந்தார் என கூறினார் இதை அடுத்து திரு அசோக் ஆனந்திற்கும் முதலமைச்சிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது மற்ற உறுப்பினர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சபையில் குழப்பம் நிலவியது

காரிஃப் பருவ விலை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிக்கப்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி அன்மையில் விவசாயிகளுக்கு உறுதியளித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது காரிஃப் பருவ காலத்தில் நெல் தான் முக்கியப் பயிர் தென்மேற்கு பருவமழை துவங்கி உள்ளதை அடுத்து நெல் பயிரிடுவது ஏற்கனவே துவங்கி விட்டது மீண்டும் தலைப்புச் செய்திகள் துணைநிலை ஆளுநருக்கு கதந்திரமாக முடிவெடுக்கும் அதிகாரம் கிடையாது என டெல்லி அரசு தாக்கல் செய்திருந்த மேல்முறையிட்டு மனு மீதான திர்ப்பில் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது

நாராயணசாமி கருத்து தெரிவித்துள்ளார் மின் ஸ்மார்ட் மீட்டர் தொடர்பான பிரச்சனையில் அஇஅதிமுக உறுப்பினர்கள் புதுச்சேரி சட்டமன்றத்தில் இன்று வெளிநடப்பு செய்தனர்